எடப்பாடி கே

சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது

வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது

எடப்பாடி கே

இப்புதிய வளாகத்தில் வருவாய் பொதுப்பணி ஊரக வளர்ச்சி ஊராட்சி கருவூலம் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ஆதி திராவிடர் பழங்குடியின் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட துறைகளின் அலுவலக கட்டடங்கள் கட்டப்பட உள்ளன முன்னதாக செயல்திறன் அளவீட்டு முறையில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை சென்னை தீவுத்திடலில் துவக்கிவைக்கும் அடையாளமாக முதலமைச்சர் மின்னணு ரிக்ஷாக்கள் இயந்திர குப்பை அள்ளும் வாகனம் உள்ளிட்டவற்றை இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார்

இத்திட்டத்தின் மூலம் வீடுகளிலேயே குப்பைகளை தரம் பிரித்து மறு குழற்சி செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன

இந்நிகழ்ச்சியில் மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி மீன்வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

தன்னா்வ ரத்த தானம் செய்து கோவிட்டிற்கு எதிரான போராட்டத்தில் பங்களிப்போம் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும்

பழனிசாமி முதியோர் அனைவருக்கும் தமது மனமாா்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளார் இதையொட்டி அவர் விடுத்துள்ள செய்தியில் முதியோர் மூத்த குடிமக்களின் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் நலனையும் காக்க வேண்டியது நம் அனைவரது கடமை என்று கூறியுள்ளார்

இத்திட்டத்தின்மூலம் நியாயவிலைக்கடைகளில் நாளைமுதல் கைரேகையை பதிவு செய்து பொருட்கள் வாங்கிக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

செல்லூர் கே ராஜு இன்று தொடங்கி வைத்தார்

அதனைத்தொடா்ந்து தொழில்றை அமைச்சா் திரு

சண்முகம் இன்று வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கோவிட் சூழலிலும் பயனாளிகளுக்கு தடையின்றி அவரவா் வங்கி கணக்குகளில் அரசின் உதவித்தொகை செலுத்தப்பட்டதாக கூறினாா்

மணியன் வாய்ஸ் நாகையில் குறுவை பயிர் சாகுபடியில் ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்து ஆய்வுகள் நடத்தப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு ஓ

மணியன் கூறியிருக்கிறார் நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழையால் குறுவை பயிர்கள் தரையில் சாய்வது இயல்பானதுதான் என்று குறிப்பிட்டார்

சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது

அத்வானி திரு முரளி மனோகர் ஜோஷி செல்வி உமா பாரதி அப்போதைய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு

ஐ

நம்நாட்டின் தன்னிறைவு கட்டமைப்பு வளர்ச்சி போன்றவற்றில் பொதுத்துறைகளின் பங்கு தொடர்பான தொகுப்பை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர் பொதுத்துறை நிறுவனங்கள் நம்நாட்டின் பெருமிதம் என்று புகழாரம் சூட்டினார்

இதன்மூலம் சரக்கு போக்குவரத்து தடையின்றி நடைபெற்றதாக கூறினார் இதனிடையே நாட்டில் பயிர்க்கழிவுகளை ளிப்பதால் ஏற்படும் காற்று மாசு பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுடன் அமைச்சர் நாளை காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார் மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் காற்று மாசு தொடர்பான பிரச்சினைகளை தடுக்க மாநில அரசுகள் மேற்கொண்டுவரும் நடவடிக்கைகள் குறித்து அவர் விரிவாக கேட்டறிகிறார்

கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது ஏனைய வட மாவட்டங்கள் புதுவை காரைக்காலில் லேசான மழை பெய்யக்கூடும் என இம்மையம் கூறியுள்ளது

பி